விவாதிப்பதற்காக மக்களவைத்தலைவா் திரு ஒம் பிர்லா தலைமையில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறுகிறது

தேசிய பத்திரிகை தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் பத்திரிகையாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இலங்கையில் அதிபா் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது

நிலையில் உள்ளது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது மக்களவை தலைவர் திரு ஒம் பிர்லா தலைமயில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவும் நாளை அளைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இதேபோல் மத்திய அரசின் சார்பிவான அனைத்து கட்சி கூட்டமும் நாளை நடைபெறவுள்ளது

அதற்கு மறுநாள் மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும்

தேசிய பத்திரிகை தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

மத்திய தகவல் ஒலிப்பரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் விடுத்துள்ள செய்தியில் பத்திரிகை சுதந்திரம் பாதுகாக்கபட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் போலி செய்திகள் பரவாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை ஊடகங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் காங்கிரஸ் ஆட்சிக்காலத்தில் பிறப்பிக்கப்பட்ட அவசர நிலை னரணமாக பத்திரிகை சுதந்திரம் கடும் பாதிப்புக்குள்ளானதையும் அமைச்சர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர் செல்வம் விடுத்துள்ள செய்தியில் ஜனநாயகத்தின் காவலனாய் மக்களின் தோழனாக விளங்கும் பத்திரிகைத் துறையினருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நிகழ்வுகளை உடனுக்குடன் வழங்கிடுவதற்னக இரவு பகல் பாராமல் பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் உழைத்து வருவதாகவும் துணை முதலமைச்சர் கூறியுள்ளார் ரஃபேல் விவகாரத்தில் பிரதமருக்கு எதிராக தவறாள குற்றச்சாட்டுகளை தெரிவித்தற்காக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலிபுறத்தி பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளில் காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபியின் பொது செயலாளர் திரு பூபேந்திர யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார் ரஃபேல் விவனரத்தில் உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டுக்களை தெரிவித்ததற்காக திரு ராகுல் ஊந்தி மன்னிப்பு கோரியதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ரஃபேல் விவகாரத்தில் எந்த முறைகேடு நடைபெறவில்லை என்று உச்சநீதிமன்றம் மீன்டும் உறுதி செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நீதிமன்றம் மக்களும் காங்கிரஸ் கட்சியின் பொய் பிரச்சாரத்தை நிராகரித்திருப்பதாக திரு பூபேந்திர யாதவ் கூறியுள்ளார்

சில இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அனுராதாபுரம் அருகே வாக்காளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தினை வழிமறித்து சிலர் துப்பாக்கி குடு நடத்தியதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் சிறபான்மையினர் அதிகமாக வசிக்கம் வடக்கு மாகாண பகுதிகளில் சாலை தடுப்புக்களை ராணுவம் ஏற்படுத்தி இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் நாளை காலை முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பங்ளாதேஷில் வெங்காயத்தின் விலை அதிகித்துள்ளதை அடுத்து சரக்கு விமானம் மூலம் வெங்காயத்ததை இறக்குமதி செய்ய அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது துருக்கி மற்றம் எகிப்திலிருந்து வெங்காயம் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சம் தெரிவித்துள்ளது புல் புல் காரணமாக வெங்காய வரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பங்ளாதேஷ் அரசு கூறியுள்ளது

எமது செய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்த அவர் சில இடங்களில் கனமழழக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறினார்

டெங்கு காய்ச்சல் மற்றும் மனழக்னூல நோய்களை கட்டுப்படுத்தும் வகையில் நிலவேம்பு செடிகள் வழங்கும் முகாம் இன்று நாகையில் தொடங்கியது சித்த மருத்துவக் கழகத்தினா் இந்த முகாமின் மூலம் நிலவேம்பு செடிகளை வழங்கி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த பனிகள் வேதான்யம் கருப்பங்குளம் கீறியாப்பட்டனம் கோப்புத்துறை ஆகிய பகுகிகளில் இன்று தொடங்கியது இந்த பணிகளை தமிழ்நாடு சிக்க மருத்தவக் ஆகத்தின் மாநில செயலாளர் கிரு சேவூர் மணிவாசகம் தொடங்கி வைத்தார் மாவட்டத்தில் உள்ள அளைத்து பகுதிகளிலும் வீடு வீடாக தேரில் சென்று நிலவோய்பு செடிகள் வழங்கும் முகாம் நளடபெறம் என்று தமிழ்நாடு சித்த மருத்துவக் வழகத்தினர் தெரிவித்தள்ளனர் நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மண்டல மற்றும் மனவிளக்கு பூஜைக்காக இன்று மாலை திறக்கப்படுகிறது இதனையொட்டி கேரள அரசு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது தில்லியில் காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்தே காணப்படுகிறது

பங்ளாதேஷூக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றிபெறும் நிலையில் உள்ளது

ஐந்து பேர் ரன் ஏதும் எடுக்னாமல் ஆட்டமிழந்தனர்